முதலமைச்சர் திரு எடப்பாடி

நாடாளுமன்ற அலுவல்கள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரி இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதேபோல் மக்களவை நடவடிக்கைகளை சுமூகமாக நடத்த மக்களவைத் தலைவர் திருமதி

முன்னதாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் திரு விஜய்கோயல் காங்கிரஸ் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் சிவ்சேனா இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்து இரு அவைகளையும் சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொண்டார் முதலமைச்சர் முதலமைச்சர் திரு எடப்பாடி

போக்குவரத்து துறையில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி தேசிய அளவிலான விருதுகளை பெறுவதோடு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் போக்குவரத்து சேவையை தொய்வின்றி நடத்த அலுவலர்கள் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தியாகிகள் தினம் தியாகிகள் தினத்தை கிண்டியில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் தியாகிகள் பாஷ்யம் சங்கரலிங்கனார் செண்பகராமன் ஆகியோரின் திருவுருவச் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படங்களுக்கு இன்று மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜீ திரு

நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் வீரவாஞ்சிநாதன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கும்பலாக வன்முறையில் ஈடுபடுவது இறைச்சிக்காக மாடுகளை கொண்டுசெல்பவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்றவற்றை கையாள முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை உருவாக்கவும் ஆணையிட்டுள்ளது இத்தகைய சம்பவங்களில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது அந்தந்த மாநில அரசுகளின் கடமை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது

எனவே இதுதொடர்பான சட்டம் இயற்றி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதன் அவசியத்தையும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது

அணையிலிருந்து மூவாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது

கரூர் பணிகள் இதனிடையே கரூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் நடைபெறும் குடிமராமத்து பணிகளை கண்காணிக்க நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலரும் திட்டம் வளர்ச்சி துறை செயலருமான ஆசிஷ் வச்சானி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் இன்று திருமாநிலையூர் வலது வாய்க்கால் பகுதிகளில் திரு

நீர் பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்துவருவதால் மாவட்டத்தில் பாபநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் திருமலைக்குமார் தெரிவிக்கிறார்